பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் கார்ப்பரேட் துறையில் பல்வேறு சலுகைகளை மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் அறிவித்துள்ளாா் கச்சா எண்ணெய் விலை உயர்வு பணவீக்கத்தின் மீது மிகக்குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார் உத்திரபிரதேசத்தில் பாலியல் வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் கவாமி சின்மயானந்தாவை சிறப்பு புலனாய்வுக் குழு இன்று காலை கைது செய்தது ஐ நா மனித உரிமைகள் சபை கூட்டத்தில் கஷ்மீர் பிரச்சினையை எழுப்ப முயன்ற பாகிஸ்தானுக்கு எந்த நாட்டின் ஆதரவும் கிடைக்கவில்லை

கோவா மாநிலம் பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார ஊக்குவிப்புக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று குறிப்பிட்டார் உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் புதிய உற்பத்தி நிறுவனங்களுக்கும் கா்ப்பரேட் வரி குறைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார்

வருமான வரிச் சுட்டத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த திருத்தத்துக்கு ஏதுவாக அவசரச் சுட்டம் பிறப்பிக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இன்று காலையில் சரிவுடன் தொடங்கிய மும்பை பங்குச்சந்தை நிதி அமைச்சின் இந்த அறிவிப்பை அடுத்து ஆயிரத்திற்கும் கூடுதலாக புள்ளிகள் உயர்ந்தன

மத்திய அரசின் இந்த அறிவிப்பு மிகவும் துணிச்சலான நடவடிக்கை என்று இந்திய ரிசா்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார் கச்சா எண்ணெய் விலை உயர்வு பணவீக்கத்தின் மீது மிகக்குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார் மும்பையில் பொருளாதார உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் எனினும் இதன் முழு அளவிலான தாக்கம் எப்படி இருக்கும் என்பது சிறிது காலத்திற்கு பிறகுதான் தெரியவரும் என்று கூறினார் சௌதி அரேபியா எண்ணெய் நிறுவனங்கள் மீது நடந்த தாக்குதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பெருமளவு உயர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டிக்காட்டினார்

பொருளாதார தேக்க நிலையை கருத்தில் கொண்டு வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஜ நா மனித உரிமைகள் சபப கூட்டத்தில் கஷ்மீர் பிரச்சினையை எழுப்ப முயன்ற பாகிஸ்தானுக்கு எந்த நாட்டின் ஆதரவும் கிடைக்கவில்லை ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாகக் கூறி பாகிஸ்தான் தீர்மானம் கொண்டுவர மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது ஐய்பது நாடுகளின் ஆதரவு தமக்கு கிடைக்கும் என்று பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் எந்த நாடும் இதற்கு ஆதரவு அளிக்கவில்லை இதன் மூலம் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் தனிமைப் படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் எவ்வாறு மனித உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன என்பது அனைவருக்கும் தெிந்த ஒன்றே என ஐ நா மனித உரிமை சபைக்காள இந்திய தூதர் திருமதி குமாம் மினிதேவி குற்றம்சாட்டியுள்ளார் ஜம்மு கஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனாஸ்ட் டிரம்பும் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியையொட்டி ஹுஸ்டன் நகர் முழுவதும் இந்திய வம்சாவளியினரின் வீடுகளில் இந்திய தேசிய கொடி பறக்கவிடப் பட்டிருப்பதாகவும் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐந்து நாள் அரசமுறைப் பயணமாக நேற்று இந்தியா வந்த மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாங்ளின் பட்டுல்காவுக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மங்கோலிய அதிபரை வரவேற்றார் அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக் கொண்டார் மங்கோலிய அதிபர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பின்னா பிரதமா் திரு நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் மங்கோலிய அதிபா் சந்தித்தாா் இந்த சந்திப்புக்குப் பின்னா் மங்கோலிய தலைநகர் உலான்பாட்டரில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலைய மங்கோலிய அதிபரும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் கூட்டாக காணொலி மூலம் இன்று திறந்து வைக்கின்றனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை மங்கோலிய அதிபர் சந்திக்கிறார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவையும் மங்கோலிய அதிபர் சந்தித்து பேச்க நடத்துகிறார் உத்திரபிரதேசத்தில் பாலியல் வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் சுவாமி சின்மயானந்தாவை சிறப்பு புலனாய்வுக் குழு இன்று காலை கைது செய்தது ஷாஜகான்பூர் மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்ட சின்மயானந்த் பின்னர் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டாா் முன்னதாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது சட்டக்கல்லூரி மாணவி ஒருவா் அளித்த பாலியல் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வுக்குழு அவரை கைது செய்துள்ளது

இந்திய பொருளாதாரம் குறித்து கவலைப்படுவதை விடுத்து பாகிஸ்தான் பிரதம் தனது நாட்டு நிலையை சரி செய்து கொள்ளட்டும் என அவர் கூறினார் ஐம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீன்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் நேற்றிரவு எட்டு மணி அளவில் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக் கட்டுப்பாட்டுகோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கியால் கட்டும் பீரங்கிக் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிவடி கொடுத்ததாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை பாதுகாக்கும் வகையிலான இயக்கத்தை சிறந்த முறையில் செயல்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய ஆலோசனை வாரியம் அறிவுறத்தியுள்ளது புதுதில்லியில் சமூக நீதித்துறை அமைச்ச் திரு தாவா்சந்த் கெலாட் தலைமையில் இந்த வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளிகளுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மாநில அரசுகள் புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டுமென்று வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் அமித் பங்கல் மற்றும் மணிஷ் கவுசிக் பங்கேற்கின்றனர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவி தஹியா தோல்வியடைந்தனர்